பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வென்றது வனவிலங்குகளை பாதுகாப்பது இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக உயிரியியல் வாரம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் வனப்பகுதிகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியரின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உலகிலேயே அதிகமான அளவில் சிங்கங்களும் புலிகளும் இந்தியாவில் இருப்பது நாம்அனைவரும் பெருமைப்படத்தக்க விஷயம் என்றும் புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க இலக்கு விரைவாக வேண்டும் என்ற தெரிவித்தார் இதற்காக இதுவரை மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு நல்ல விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்கள் சுட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலம் விலைவாசி உயராது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண்துறை தொடர்பான மூன்று சட்டங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடியவை என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் அவர் கூறினார் இந்த சுட்டங்கள் வருவதற்கு முன்பு விளைப் பொருட்களின் விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்ததாகவும் தற்போது அவர்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் தங்க்ளது பொருட்களை விற்பனை செய்தகொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் கூடுதல் விலை கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் பண்ணை ஒப்பந்த சட்டத்தால் விவசாயிகளின் நிலம் பெரு நிறுவனங்களின் வசம் சென்றுவிடும் என்று யாரும் அச்சப்படத் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொள்முதல் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு விதை உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குவதால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் பீகார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது

ஏழு தொகுதிகள் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியை முன்வைத்து இத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் பீகார் மாநிலத்தை பொருத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு நிதிஷ் குமார்தான் என்றும் அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்றும் துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு சுஷில்குமார் மோடி தெரிவித்தார்

வழிபாட்டுத் தலங்கள் திருவிழாக்கள் கண்காட்சிகள் கலாச்சார நிகழ்வுகள் போன்றவற்றில் மக்கள் அதிகளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அந்தமானை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது

இன்று இரவு ஏழு மூப்பது மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு ஸ்பெயினின் ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார்